ஈரானில் இருந்து எண்ணெய் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டால் நிலைமைகளை சமாளிக்க தயார் நிலையில் உள்ளதாக இந்தியா கூறி உள்ளது

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பிரச்சாரப் பிரிவான அமக் செய்தி நிறுவனம் இத்தகவலை வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன முன்னதாக இன்று நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தில் இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே பேசுகையில் தொடர் குண்டு வெடிப்புகளை தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்னும் உள்ளுர் தீவிரவாதக் குழுவினர் நடத்தி இருப்பதாகவும் இவர்களுக்கு சர்வதேச தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் கூறினார்

இதற்கிடையே வெடி மருந்து ஏற்றிய லாரி ஒன்றும் வேள் ஒன்றும் கொழும்பு நகருக்குள் புகுந்திருப்பதாக இன்று உளவுத் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து நகர் முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது

இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் பொருளாதார மற்றும் எரிசக்தி நலன்களை இயன்ற எல்லா விதங்களிலும் பாதுகாக்க தேவையான வழிமுறைகளைக் கண்டறிய அமெரிக்கா உள்ளிட்ட கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்றார் விதிவிலக்கில் இந்தியாவிற்கு நீட்டிப்பு பெறத் தவறியது மோடி அரசின் பொருளாதார மற்றும் ராஜீயத்துறைத் தோல்வி என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது

வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் இறுதி எதிர்பார்க்கப்படுகின்றன இன்றைய தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொகுதியில் வாக்களித்தார் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா மூத்த தலைவர் திரு எல்கே அத்வானி மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்களும் இன்று தத்தம் தொகுதிகளில் வாக்களித்தனர்

இன்று ஒடிசா மாநிலம் கேந்திரபாரா வில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அரசுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டு வந்தவர்கள் தான் தற்போது சிக்கலில் மாட்டியிருப்பதாக கூறினார் அவர் இன்று மேற்கு வங்கம் மற்றும் ஜார்கண்டிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

திரு ராகுல்காந்தி இன்று மத்திய பிரதேசத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ராகுல் நோட்டீஸ் ரஃபேல் தீர்ப்பை சம்பந்தப்படுத்தி பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து வெளியிட்ட கருத்துகளுக்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது இக்கருத்துக்கள் நீதிமன்றத்தின் கருத்துக்கள் போல தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் ஏற்கனவே கூறி இருந்தது

இலங்கையில் குண்டு வெடிப்பு நடந்த அன்றே புதுவையிலும் தேவாலயங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மாறன் தேவாலயங்களின் பாதுகாப்புக் குறித்து பாதிரியார்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இதுகுறித்து இன்று திரு மாரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாதுகாப்பு தொடர்பான காவல்துறையின் அறிவுறைகளை முறையாக கடைபிடிக்க தேவாலயங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேவாலயங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுதல் தேவாலய வாயில்களில் பாதுகாவலர்களை நியமித்தல் சந்தேக நபர்கள் அல்லது பொருட்களைக் கண்டால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தல் உள்ளிட்ட தேவாலயங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் அவகாசம் நேற்றுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் புதுச்சேரி உட்பட நாடெங்கிலும் உள்ள மாணவர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் கடைசி தேதியை நீட்டித்திருப்பதாக பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

புதுவை விபத்து புதுவையில் ஜிப்மர் பயிற்சி டாக்டர் ஒருவர் இன்று அதிகாலை சாலை விபத்தில் உயிர் இழந்தார் நேற்று இரவு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நண்பர் ஒருவரை காணச் சென்ற அவர் இன்று அதிகாலை அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் மருத்துவமனைக்குச் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதிக் கொண்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன ராமதாஸ் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் கல்விக் கட்டணத்தை உயர்த்தக் கூடாது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறி உள்ளார் கட்டணத்தை உயர்த்த துணை வேந்தர் சுரப்பா கூறி உள்ள காரணங்கள் எதுவும் ஏற்கத் தக்கதாக இல்லை என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார் அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளில் கல்வியின் தரம் மிகக் குறைவாகவே இருப்பதாகவும் தமிழகத்தில் உள்ள எந்த பல்கலைக்கழகமும் உறுப்புக் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதன்படி திருப்பரங்குன்றம் தொகுதியில் திரு முனியாண்டி ஒட்டப்பிடாரத்தில் திரு மோகன் சூலூரில் திரு கந்தசாமி அரவக்குறிச்சியில் திரு செந்தில்நாதன் ஆகியோர் அஇஅதிமுக வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் இந்நான்கு தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளனர் அமமுக வேட்பாளர்களை நேற்று அக்கட்சி அறிவித்தது

இந்த புயல் சென்னை நாகை மாவட்டங்களுக்கு இடையே கரையை கடக்கலாம் என்றும் அவர் கூறினார்